அதிபர் திரு இப்ராஹிம் முகம்மதுவும் இன்று காணொலி மூலமாக தொடங்கி வைத்தனர் குடியுரிமை சுட்ட திருத்த மசோதாவுக்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் வழங்கியுள்ளது

பாதுகாப்புக்கான ஏற்பாடுகள் விரிவான அளவில் செய்யப்பட்டுள்ளன

டெஸ்ட் கிரிக்கெட் போட்டிகளுக்கான சர்வதேச தரவரிசைப்பட்டியலின் பேட்ஸ்மேன் பிரிவில் விராட் கோலி மீண்டும் முதலிடத்தை பிடித்தார் மாலத்தீவில் நான்கு முக்கிய கட்டமைப்பு திட்டங்களை பிரதமர் திரு நரேந்திரமோடியும் மாலத்தீவு அதிபர் திரு இப்ராஹிம் முகம்மதுவும் இன்று காணொலி மூலமாக தொடங்கி வைத்தனர் அந்நாட்டு தலைநகர் மாலேயில் எல்ஈடி விளக்குகள் அமைப்பது மாலத்தீவில் ரூபே அட்டைகளை நடைமுறைப்படுத்துவது மூன்று மீன் பதப்படுத்தும் தொழிற்சாலைகள் உள்ளிட்ட திட்டங்களுக்கும் இரு தலைவர்களும் அடிக்கல் நாட்டினர் விரைந்து செல்லும் சிறியவகை போர்விமானமும் மாலத்தீவுக்கு இந்தியா சார்பில் அளிக்கப்பட்டுள்ளது

தேசிய ஜனநாயகக்கூட்டணி அரசின் அண்டை நாட்டிற்கு முன்னுரிமை என்ற கொள்கையில் மாலத்தீவில் இந்தியாவுக்கு முன்னுரிமை என்ற கொள்கையும் இருதரப்பு உறவுகளை மேலும் வலுப்படுத்தியிருப்பதாகவும் அவர் தெரிவித்தார் இந்தியா வழங்கியுள்ள சிறியவகை போர்விமானம் மாலத்தீவில் கடல்சார் பாதுகாப்புக்கு உதவிடும் என்றும் பிரதமர் குறிப்பிட்டார் குடியுரிமை சுட்ட திருத்த மசோதாவுக்கு பிரதமர் திரு நரேந்திரமோடி தலைமையில் இன்று புததில்லியில் நடைபெற்ற மத்திய அமைச்சரவை கூட்டத்தில் ஒப்புதல் வழங்கப்பட்டது இதுகுறித்து செய்தியாளர்களிடையே பேசிய தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் திரு பிரஷஷ் ஜவ்டேக்கர் நாட்டின் நலன் கருதி இந்த மசோதா விரைவில் நாடாளுமன்றத்தில் கொண்டுவரப்படவுள்ளதாகவும் தெரிவித்தார்

தனிநபர் விவரங்கள் பாதுகாப்பு மசோதாவிற்கும் அமைச்சரவை ஒப்புதல் வழங்கியதாக கூறிய அவர் இது நடப்பு நாடாளுமன்ற கூட்டத்தொடரில் தாக்கல் செய்யப்படும் என்றும் அமைச்சர் கூறினார் மூத்த குடிமக்களின் நலனை பாதுகாக்க வகை செய்யும் சட்டத்திருத்த மசோதாவிற்கும் இக்கூட்டத்தில் ஒப்புதல் அளிக்கப்பட்டதாக திரு பிரகாஷ் ஜவ்டேகர் தெரிவித்தார்

தொகுதிகளுக்குட்பட்ட மாவட்ட நிர்வாகத்தினர் இப்பகுதிகளில் சற்கர நாற்காலிகள் பூதகண்ணாடிகள் சைகை மொழிபெயர்ப்பாளர்கள் வாகனங்கள் குடிநீர் வசதி போன்றவற்றையும் ஏற்பாடு செய்துள்ளனர் கர்நாடக இடைத்தேர்தல் வாக்குப்பதிவு

இதை தெரிவித்த வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு ஜெய்சங்கர் சம்பவம் நடந்த இடத்திற்கு துதரக அதிகாரிகள் விரைந்துள்ளதாகவும் தெரிவித்தார்

இந்த விபத்தில் காயமடைந்த தமிழகத்தை சேர்ந்த ஜெய்குமார் பூபாலன் மொஹமத் சலீம் ஆகியோர் சிகிச்சைக்காக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர்

ராஜ்சேகர் வெங்கடாச்சலம் ஆகியோரது பெயர்கள் இடம்பெற்றுள்ளன ஐ என் எக்ஸ் மீடியா முறைகேடு தொடர்பாக அமலாக்கப்பிரிவு தொடுத்த வழக்கில் முன்னாள் மத்திய அமைச்சர் திரு ப சிதம்பரத்திற்கு உச்சநீதிமன்றம் ஜாமீன் வழங்கியுள்ளது இத்தொடர்பாக திரு சிதம்பரம் தாக்கல் செய்த ஜாமீன் மனுவை விசாரணை செய்த நீதிபதி பானுமதி தலைமையிலான அமர்வு இன்று இதற்கான உத்தரவினை பிறப்பித்தது செய்தியாளர்களுக்கு பேட்டி அளிக்கக்கூடாது

உள்ளாட்சித்தேர்தல் உரிய விதிகளுக்கு உட்பட்டே நடத்தப்படுவதாக மாநில தேர்தல் ஆணையம் உச்சநீதிமன்றத்தில் கூறியுள்ளது இப்பிரச்சினை தொடர்பான வழக்கில் மாநிலத் தேர்தல் ஆணையம் சார்பில் தாக்கல் செய்யப்பட்டுள்ள பிரமாண பத்திரத்தில் இது தெரிவிக்கப்பட்டுள்ளது வார்டு மறுவரைப்பணிகள் நிறைவடைந்திருப்பதாகவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது ஜார்கண்ட் சட்டப்பேரவைத் தேர்தலில் இரண்டு மற்றும் மூன்றாம் கட்ட வாக்குப்பதிவுக்கான தேர்தல் பிரச்சாரம் தீவிரமடைந்துள்ளது

பிஜேபி காங்கிரஸ் ஜார்கண்ட் முக்தி மோர்ச்சா ஜார்கண்ட் மாணவர் சங்க கட்சி ஜார்கண்ட் விகாஷ் மோர்ச்சா ஆர்ஜேடி ஐக்கிய ஜனதாதளம் பகுஜன் சமாஜ் மற்றும் இடதுசாரிக்கட்சிகளைச்சேர்ந்த நட்சத்திர பேச்சாளர்கள் பல்வேறு இடங்களில் தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டுள்ளனர் கடற்படை தினம் இன்று கொண்டாடப்பட்டது இதனையொட்டி நாடு முழுவதும் பல்வேறு நிகழ்ச்சிகள் நடைபெற்றன இந்நாளையொட்டி பிரதமர் விடுத்துள்ள செய்தியில் நாடு வலிமையாகவும் பாதுகாப்பாகவும் திகழ்வதற்கு கடற்படையினரின் பங்கு மகத்தானது என்று குறிப்பிட்டுள்ளார் எந்தவொரு கடல்வழி கவால்களையும் எதிர்கொள்வதற்கு கடற்படை தயாராக இருப்பதாக அதன் தலைமை தளபதி அட்மிரல் கரம்பீர் சிங் கூறியுள்ளார்

கொச்சியில் உள்ள தெற்கு கடற்படை பிரிவின் சார்பில் அங்குள்ள போர் நினைவிடத்தில் நாட்டுக்காக இன்னுயிர் அளித்து தியாகம் செய்த வீரர்களுக்கு தலைமை கமாண்டர் வைஸ் அட்மிரல் ஏ கே சாவ்லா வீரவணக்கம் செலுத்தினார் மேகாலயாவில் இந்திரதனுஷ் தீவிர நோய்த்தடுப்பு இயக்க திட்டம் இன்று தொடங்கப்பட்டது மாநிலத்தில் தொலைதூர கிராமப்பகுதிகளில் உள்ள மக்களுக்கும் நோய்த்தடுப்பு மருத்துவ சேவையை வழங்குவது இத்திட்டத்தின் முக்கிய நோக்கமாகும்

இந்த இயக்கத்தில் டிப்திரியா கக்குவாள் இருமல் டெட்டனஸ் போலியோ மைலெட்டிஸ் காசநோய் தட்டம்மை மூளைக்காய்ச்சல் ஹெப்படைடிஸ் பி ஜப்பானிய என்கெஃபாலிட்டிஸ் ஹிமோஃபலைஸ் இன்ஃபிலின்சா ஆகிய நோய்களுக்கான தடுப்பூசி மருந்து வழங்கப்படுகிறது தமிழகத்தின் கடலோர மாவட்டங்களுக்கு உட்பட்ட சில இடங்களில் அடுத்த இரு தினங்களுக்கு மிதமாள மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையத்தின் இயக்குனர் திரு புவியரசன் கூறியுள்ளார் இன்று சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார்

ஆடவர் வட்டு எறிதல் பிரிவில் கிர்பால் சிங் தங்கப்பதக்கத்தையும் ககன்தீப் சிங் வெள்ளிப்பதக்கதையும் வென்றனர் மகளிர் வட்டு எறிதல் பிரிவில் நவ்ஜீத் கவுர் தங்கப்பதக்கத்தையும் கரவி பிஸ்வாஸ் வெள்ளிப்பதக்கத்தையும் வென்றனர்